நாராயணசாமி இன்று காரைக்காலில் விவசாய விருந்தினர் இல்லத்தை திறந்து வைத்து ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் கட்டும் பணிகளை பார்வையிட்டார் பிரதமர் திருநரேந்திரமோடி இன்றும் நாளையும் லக்னோவில் பயணம் மேற்கொள்கிறார்

பிரதமரின் வீட்டுவசதி திட்டப் பயனாளிகளுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சியிலும் அவர் பங்கேற்கிறார்

பிரதமர் திருநரேந்திரமோடி நாளை அகில இந்திய வானொலியின் மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் தமது எண்ணங்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்

இதை தொடர்ந்து இந்நிகழ்ச்சியின் பிராந்திய மொழி வடிவம் இடம்பெறும்

நட்டா புதுடெல்லியில் இன்று தொடக்கி வைத்தார் களப்பணியானர்கள் மற்றும் மாநில அரசுகளையும் உள்ளடக்கிய புதிய அணுமுறை மூலம் மஞ்சள் காமாலை நோயை இறம்பட்ட முறையில் கட்டுப்படுத்த இத்திட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என நிகழ்ச்சியில் பேசுகையில் அவர் கூறினார் மஞ்சன் காமாலை நோயை கட்டுப்படுத்துவதற்கான ஆய்வக வசதிகள் பரவலாக உருவாக்கப்படும் என்றும் நாடு முழுவதிலும் உள்ள சுகாதார நிலையங்கள் மற்றும் நல வாழ்வு மையங்களுக்கு கட்டம் கட்டமான முறையில் இந்த வசதிகள் நீட்டிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

தேசிய மஞ்சள் காமாலை நோய் கட்டுப்பாட்டு திட்டம் பற்றிய நினைவு தபால்தலை இவ்விழாவின் போது வெளியிடப்பட்டது மஞ்சன் காமாலை நோய் கட்டுப்பாட்டு பணிகள் தொடர்பான விழிப்புணர்வு இயக்கமும் தொடக்கி வைக்கப்பட்டது இன்று உலக மஞ்சள் காமாலை தினம் என்பதும் குறிப்பிடத்தக்கது சுற்றுச் தழல் பாதுகாப்பு வளர்ச்சி திட்டங்களின் ஒருங்கிணைந்த பகுதியாக அமைய வேண்டும் என மத்திய அறிவியல் தொழில்நுட்ப துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் வலியுறுத்தியுள்ளார் மேகலாயா தலைநகர் ஷில்லாங்கில் உயிரின வளம் மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கான தேசிய ஆராய்ச்சி மையத்தை இன்று தொடக்கி வைத்து பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் மத்திய அரசின் மூங்கில் மேம்பாட்டு இயக்கம் அனைத்து வடகிழக்கு மாநிலங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றும் வடகிழக்கு பிராந்தியத்தில் தனி அறிவியல் பல்கலைக்கழகம் தொடக்குவது குறித்து அரசு பரிசிலித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார்

பீரங்கி தொழிற்சாலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய ராணுவத்தின் துணை தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் தேவராஜ் அன்பு அமைச்சரிடம் இருந்து இதுதொடர்பான ஆவணங்களை பெற்றுக் கொண்டார் ரஷ்ய வடிவமைப்புடன் கூடிய இந்த பீரங்கி எஞ்சின்களை ஆவடி பீரங்கி தொழிற்சாலை இந்தியாவில் தயாரிப்போம் இட்டத்தின் கீழ் முற்றிலும் உள்நாட்டு உதிரி பாகங்களை கொண்டு தயாரித்துள்ளது

தமிழகத்திற்கு நீட் தோ்வு தேவையில்லை என் மத்திய அரசிடம் தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திருஎடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இன்று சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சேலம் மாவட்டத்தில் பாலப் பணிகள் விரைவாக நடைபெற்று வருவதாகவும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் வகையில் பஸ் போர்ட் அமைக்க முதல் கட்ட ஆய்வுப் பணிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் கூறினார் முன்னதாக அஸ்தம்பட்டி ஆய்வு மாளிகையில் பொதுமக்களிடம் இருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்ட அவர் மாவட்டத்தில் நடைபெறும் வளர்ச்சிப் பணிகளையும் ஆய்வு செய்தார் தமிழக விளைநிலங்களில் மின் கோபுரம் அமைக்கும் பணிகள் விவசாயிகளின் முழு ஒத்துழைப்புடன் மேற்கொள்ளப்படும் என அம்மாநில மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி தெரிவித்துள்ளார்

மின்துறை தொடர்பான டெண்டர்களில் குறைகள் இருந்தால் முழு பொறுப்பேற்க தாம் தயார் என்றும் திருதங்கமணி குறிப்பிட்டார் சிறுநீர்ப் பாதை நோய்த் தொற்றினால் பாதிக்கப்பட்டு வீட்டிலேயே சிகிச்சை பெற்று வந்த திமுக தலைவர் திருமுகருணாந்தி இன்று அதிகாலை சென்னை காவிரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இரத்த அழுத்தம் குறைந்து போனதை தொடர்ந்து திருகருணா நிதி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதாகவும் மருத்துவ ரீதியில் இரத்த அழுத்தம் ஸ்திரமாக்கப்பட்டதை தொடர்ந்து டாக்டர்கள் அவரது உடல்நிலையை திவிரமாக கண்காணித்து வருவதாகவும் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன திருகருணாநிதி இன்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது இருமுகஸ்டாலின் திருமதிகனிமொழி திருதுரைமுருகன் திருஅராசா உள்ளிட்ட திமுக தலைவர்கள் உடனிருந்தனர் திருழுகஅழகிரியும் மருத்துவமனைக்கு வந்திருந்தார் தமிழக ஆளுநர் திருபன்வாரிலால் புரோகித் மருத்துவமனைக்கு சென்று மருத்துவர்கள் மற்றும் கருணா நிதியின் குடும்பத்தினரை சந்தித்து அவரது உடல்நிலை குறித்து விசாரித்தார் தமிழக முதலமைச்சர் திருஎடப்பாடி பழனிசாமி சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கருணாநிதி குடும்பத்தினர் கேட்டுக் கொண்டால் இயன்ற அனைத்து மருத்துவ உதவிகளையும் வழங்க தமிழக அரக தயார் என்றார்

தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருஎஸ்திருநாவுக்கரசர் திரைப்பட நடிகர்கள் பிரபு நாசர் உள்ளிட்டவர்களும் மருத்துவமனைக்கு வந்திருந்தனர் மருத்துவமனைக்கு வெளியே பெரும் எண்ணிக்கையில் திமுக வினர் கூடியுள்ளனர் சென்னை கோபாலபுரத்தில் உள்ள திரு கருணா நிதியின் இல்லம் முன்பாகவும் திமுக வினர் திரளாக கூடியிருப்பதால் அங்கும் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளது

நானை சென்னை வரவிருக்கும் குடியரசு துணை தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு காவிரி மருத்துவமனைக்கு நேரில் சென்று திமுக தலைவர் திருகருணாந்தியின் உடல்நிலை குறித்து விசாரிக்க இருக்கிறார் தரமணியில் எம்எஸ் சுவாமிநாதன் ஆராய்ச்சி அமைப்பில் நடைபெறும் நீகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் திருவெங்கய்ய நாயுடு மருத்துவமனைக்கு செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது

பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் ஏற்கனவே திருகருணா நிதியின் குடும்பத்தினரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவரது உடல்நிலை குறித்து விசாரித்துள்ளனர் புதுவை முதலமைச்சர் திருவி நாராயணசாமி இன்று காரைக்காலில் விவசாயிகளுக்கான விருந்தினர் இல்லத்தை திறந்து வைத்து ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் கட்டும் பணிகளையும் பார்வையிட்டார் அமைச்சர் திருகமலக்கண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் திருஅசனா உள்ளிட்டவர்களும் உடனிருந்தனர் புதுவை சுகாதார அமைச்சர் திருமல்லாடி கிருஷ்ணாராவ் இன்று கோரிமேடு இஎஸ்ஐ மருத்துவமனையில் நேரடி ஆய்வு மேற்கொண்டார் இம்மருத்துவமனையில் அனைத்து சிறப்பு மருத்துவ சேவைகள் கிடைப்பதையும் கணிணி மூலமான பதிவு நடைமுறைகள் பயன்பாட்டில் உள்ளதையும் மருத்துவ அதிகாரிகள் அமைச்சரிடம் எடுத்து கூறினர் மருத்துவமனையின் பல்வேறு வார்டுகளையும் அமைச்சர் கற்றிப் பார்த்து தூய்மை நிலவரத்தை பாராட்டினார் கோரிமேடு இஎஸ்ஐ மருத்துவமனையை தொழிலாளர் காப்புறுதி கழகத்தின் முன்மாதிரி மருத்துவமனையாக மேம்படுத்த தட்டமிடப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக விரிவான தட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு வரும் மே மாதம் மாநில அமைச்சரவையின் ஒப்புதலுக்கு வைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் புதுவையில் முன்மாதிரி இஎஸ்ஐ மருத்துவமனை அமைவதால் மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் அவர் கூறினார்

கரை உடைப்பை சரிசெய்யும் பணிகள் நடைபெற்று வருவதால் கல்லணை கால்வாயில் நீர் வெளியீடு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது உடல் ஊனம் வாழ்க்கையின் வெற்றிக்கு தடையாக இருக்க தேவையில்லை என்று தமிழக ஆளுநர் திருபன்வாரிலால் புரோகித் கூறியுள்ளார் மாற்றுத் திறனாளிகள் நல மேம்பாட்டு பணிகளில் ஈடுபட்டுள்ள சாக்ஷம் அமைப்பின் சார்பில் சென்னையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர் கடுமையான உடல் ஊனங்களையும் மீறி பலர் பல்வேறு துறைகளில் வெற்றி பெற்றுள்ள தாகவும் அறிவியல் அறிஞர் ஸ்டீபன் ஹாக்கிங் இசைக் கலைஞர் காயத்ரி சங்கரன் பாராலிம்பிக்ஸ் வீரர் மாரியப்பன் தங்கவேலு போன்றவர்களே இதற்கு உதாரணம் என்றும் கூறினார் இவர்களை போல தன்னம்பிக்கையுடன் துணிவாக செயல்பட்டால் உடல் ஊனத்தால் பாதிக்கப்பட்ட எவரும் எந்த துறையிலும் வெற்றி பெற முடியும் என தமிழக ஆளுநர் வலியுறுத்தினார் மாற்றுத் திறனாளிகளுக்கு அரசு வழங்கும் பல்வேறு உதவிகளையும் அவர் குட்டிக்காட்டினார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திருநரேந்திரமோடி இன்று மாலை லக்னோவில் பல்வேறு நகர்ப்புற மேம்பாட்டு திட்டங்களை தொடக்கி வைக்கிறார்